வணக்கம் ஆல்இண்டியாரேடியோ புதுச்சேரி

புதுச்சேரி கம்பன் கலையரங்கிலும் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

இந்த உரை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகிறது குடியரசு தலைவரின் இந்தி உரையை தொடர்ந்து ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாக உள்ளது பின்னர் அவரது உரையின் மொழியாக்கம் அந்தந்த பிராந்திய மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும்

இதையொட்டி புதுடெல்லியில் காணொலி காட்சி மூலம் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரை நிகழ்த்தினார் அப்போது பேசிய அவர் வாக்களிக்கும் உரிமை சாதாரணமானது அல்ல என்றும் அந்த மகத்துவமான உரிமையை நாட்டு மக்கள் எப்போதும் மதிக்க வேண்டும் என்றும் கூறினார் தரம் மதம் பாலினம் தகுதி இனம் சாதி பணக்காரர் ஏழை என்ற எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் நாட்டு மக்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அதற்காக நமது இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கிய அறிஞர்களுக்கு நாம் என்றும் கடமை பட்டுள்ளவர்கள் என்றும் அவர் கூறினார்

இளம் இந்த சாதனையாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று கலந்துரையாடினார் அப்போது சிறிய எண்ணங்களுடன் சரியான செயல்பாடுகள் இணையும் போது கிடைக்கும் முடிவுகள் மிகப் பெரிதாக இருக்கும் என்பதற்கு இந்த விருதுகளும் விருதுகளை பெற்ற சிறுவர்களுமே உதாரணம் என்று புகழாரம் சூட்டினார் இந்த சிறுவர்களின் செயல்கள் நம் நாட்டில் உள்ள பிற குழந்தைகளையும் ஊக்குவிக்கும் என்பதில் எந்த வித ஜயமும் இல்லை என்றும் அவர் கூறினார்

இந்நிகழ்ச்சியில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி ராணியும் கலந்துகொண்டார்

இதையொட்டி கம்பன்கலையரங்கில் ஏற்பாடு செய்திருந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைமை செயலர் திரு அஸ்வினி குமார் கலந்துகொண்டு தலைமை உரையாற்றினார் பின்னர் இளம் வாக்காளர்களுக்கு புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டையை வழங்கி வருகின்ற தேர்தலில் கட்டாயம் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

புகைப்பட அடையாள அட்டை போல இந்த அடையாள அட்டையை வாக்காளர்களே தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் உருவாக்கி மொபைல் மற்றும் கணினிகளில் டிஜிட்டல் முறையில் சேமித்து வைத்துக்கொள்ளலாம் என குறிப்பிட்டார்

இன்றைய நிகழ்ச்சியில் தேர்தல் நடைமுறைகளை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தெற்கு வருவாய் துணை ஆட்சியர் மற்றும் வாக்காளர் பதிவு அதிகாரி திரு அஸ்வின் சந்துருவிற்கு விருது வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி பூர்வா கர்க் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு குமார் துணை தேர்தல் அதிகாரி திரு தில்லைவேல் ஆகியோரும் கலந்துகொண்டனர்

கடந்த சில நாட்களாகவே திரு நமச்சிவாயம் தமது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக தகவல்கள் வெளிவந்தன இந்நிலையில் தனியார் ஒட்டல் ஒன்றில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய திரு நமச்சிவாயம் தாம் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் ராஜினாமா செய்ய போவதாக கூறியிருந்தார் இதைதொடர்ந்து இன்று காலை புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை அவரை கட்சியில் இருந்து நீக்கியது அதே நேரத்தில் திரு நமச்சிவாயம் தமது பதவியை ராஜினாமா செய்வதாக பேரவை தலைவர் திரு சிவக்கொழுந்துவிடம் கடிதம் அளித்தார் மேலும் தமது ராஜினாமா தகவலை முதலமைச்சர் திரு நாராயணசாமி காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியாகாந்தி மற்றும் திரு ராகுல்காந்தி ஆகியோருக்கும் அனுப்பி உள்ளார் கட்சி தலைமைக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி மீது பல்வேறு புகார்களை தெரிவித்திருப்பது குறிப்பிடதக்கது இந்நிலையில் ஊசுடு தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு தீப்பாய்ந்தானும் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

மேலும் கல்லூரி வளாகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாதிரி வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் இனம் வாக்காளர்களுக்கு மாவட்ட ஆட்சி தலைவர் திரு அர்ஜீன் சர்மா புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டையை வழங்கினார் மேலும் வாக்காளர் உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது

இன்று இறப்பு ஏதும் இல்லாதது ஆறுதலான விஷயமாகும்

பிரெஞ்சு எழுத்தாளர் தகர்பென் ஜெலூன் எழுதிய பிரெஞ்சு நாவலை உல்லாச திருமணம் என்ற தலைப்பில் திரு வெங்கடசுப்புராய நாயக்கர் மொழி பெயர்த்துள்ளார் இந்த விருதை டெல்லி பிரெஞ்சு தூதரகத்தின் பண்பாட்டு அதிகாரி திருஇமானுவேல் லெப்ரான் வழங்கினார்

இதையொட்டி அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய்கள் உதவியுடன் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினர் மேலும் விடுதிகளிலும் புதியவர்கள் தங்கியிருக்கிறார்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர்

மேலும் மாணவ மாணவியர் கலை நிகழ்ச்சிகள் அலங்கார ஊர்தி அணிவகுப்பும் ரத்து செய்யப்பட்டுள்ளது

இரண்டு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்தது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி பாஜக தலைவர் திரு சாமிநாதன் பாஜக தேசிய தலைவர் வருகையையொட்டி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலர் பாஜக வில் இணைய வாய்ப்புள்ளதாக கூறினார்

புதுச்சேரி கம்பன் கலையரங்கிலும் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன